கஷ்மீர் பயங்கரவாதிகளைதேடிகண்டுபிடிக்கும் முழுவதும் நடவடிக்கையைதீவிரப்படுத்தும்படிஅம்மாநிலகாவல்துறைதலைமை இயக்குநர் திருதிவ்பக் சிங் அறிவுறுத்தியுள்ளார்

வானில் தோன்றும் அரியநிகழ்வுகளில் ஒன்றானவளையசூரியகிரகணம் இன்றுநடைபெற்றது

பயஸ் அடுத்தஆண்டுஒய்வுபெறப்போவதாக அறிவித்துள்ளார் சுவாமிவிவேகானந்தரின் தொலைநோக்குபார்வையும் ஆர்வமும் இளைஞா்களுக்குஉந்துசக்தியாகதிகழ்கிறதுஎன்றுகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் புகழாரம் சூட்டியுள்ளார் பயணமாகதமிழகம் இரண்டுநாள் வந்தகுடியரசுத் தலைவர் இன்றுகன்னியாகுமரியில் உள்ளவிவேகதனந்தா் மண்டபத்தின் பொன்விழாகொண்டாட்டத்தில் கலந்தகொண்டுபேசினாா் சுவாமிவிவேகானந்தர் அமெரிக்காவில் நடைபெற்றஉலகமறைகள் மாநாட்டில் கலந்தகொள்வதற்குமுன் கன்னியாகுமரியில் மூன்றுநாட்கள் தங்கிதியானம் செய்ததைஅவர் நினைவுகூர்ந்தார் முக்கடலும் சந்திக்கும் கன்னியாகுமரிகடலில் பாறையில் கட்டப்பட்டுள்ளவிவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்குஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோா் வருகை புரிகிறா்கள் அங்குநடைபெற்றராமாயணமகாபாரதஒலிஒளிகாட்சியையும் குடியரசுத் தலைவர் கண்டுகளித்தார் கன்னியாகுமிநிகழ்ச்சியைமுடித்துக் கொண்டபின் குடியரசுத்தலைவா் அங்கிருந்துதிருவனந்தபுரம் புறப்பட்டுச் சென்றார் மக்கள் நலனுக்கானகொள்கையைவகுப்போர் குடிமக்கள் நலமையங்களுக்குமுக்கியத்துவம் அளிக்கும் கொள்கையைவகுக்கவேண்டுமென்றுகுடியரசுதனைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் சமுதாயத்தில் நலிவுற்றபிரிவினரையும் ஏழைகளையும் கைதுக்கிவிடநடவடிக்கைஎடுக்கவேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் மறைந்தபிரதமா் அடல் பிகாரிவாஜ்பாய்க்குஆந்திரபிரதேசத்தில் அவா் மலரஞ்சலிசெலுத்தினாா் பின்னர் பேசியதிருவெங்கையாநாயுடு நாட்டின் குடிமக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் ஒளிவு மறைவற்றதன்மையையும் நாட்டுக்குஆற்றவேண்டயகடமைஉணா்வையும் கண்டிப்பாகபின்பற்றவேண்டுமென்றுவேண்டுகோள் விடுத்தாா்

ஒடிஷாவில் மேலும் இரண்டுமருத்துவக்கல்லூரிகள் அமைக்கப்படவேண்டும் என்றஅம்மாநிலஅரசின் கோரிக்கையை மத்திய அரசுபரிசீலித்துவருவதாகவும் அவர் கூறினார்

ஜம்முகாஷ்மீர் பூஞ்ச் மாவட்டஎல்லைக்கோட்டுப் பகுதியில் குடியிருப்புகள் மீதுபாகிஸ்தான் படையினர் அத்துமீறிதுப்பாக்கிக்குடுநடத்தினர் இது குறித்துளமதுசெய்தியாளரிடம் பேசியபாதுகாப்புத்துறைசெய்தித் தொடர்பளர் ஷாப்பூர் மற்றும் கிர்ணிபகுதிகளில் நேற்றுமாலை ஆறு மணிஅளவில் இத்தாக்குதலைநடத்தியதாககூறினார் இந்தியதரப்பில் பதிலடிகொடுக்கப்பட்டதாகவும் இதற்கு சேதம் ஏதம் இந்தியதரப்பில் ஏற்படவில்லைஎன்றும் அவர் தெரிவித்தார் கஸ்மீர் பயங்கரவாதிகளைதேடிகண்டுபிடித்துநடவடிக்கைஎடுக்கும்படி கஸ்மீர் முழுவதும் காவல்துறைதலைமை இயக்குநர் திருதில்பக் சிங் காவல்துறையினரைஅறிவுறுத்தியுள்ளார் மத்தியஉள்துறைஅமைச்ச் திருஅமித்ஷா காவல்துறைஉயரதிகாரிகளுடன் ஜம்மு கஷ்மீர் நிலவரம் குறிததுஆலோசனைநடத்தியபின் திருதிவ்பக் சிங் வெளியிட்டஅறிக்கையில் இந்தவேண்டுகோளைவிடுத்துள்ளாா் தேடுதல் வேட்டையின் போது பொதுமக்கள் யாரும் பாதிப்புக்குஉள்ளாகாதவகையில் நடவடிக்கைஅமையவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் வாளில் தோன்றும் அரியநிகழ்வுகளில் ஒன்றானவளையசூரியகிரகணம் இன்றுநடைபெற்றது

பிரதமர் திருநரேந்திமோடிசூரியகிரகணத்தைநேரடியாகபார்வையிட்டார்

பார்த்தசமயத்தில் மேகமுட்டங வந்துவிட்டதால் தாம்மால் தாம் ஆனால் முழுமையாகபார்க்கமுடியவில்லைஎன்றும் அவர் கூறியுள்ளார் இது குறித்துறிபுணர்களுடன் கலந்துரையாடிஅதுபற்றியவிவரங்களைதெிந்துகொண்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

ஒடிஸாஅரசுபள்ளிகல்லூரிகளுக்கு இன்றுவிடுமுறைஅறிவித்திருந்தது தமிழகத்தில் ஒருசில இடங்களில் சூரியகிரகணத்தைகாணமுடிந்ததாகசென்னையில் உள்ளதமிழ்நாடுஅறிவியல் தொழில்நுட்பமையத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சௌந்தர ராஜ பெருமாள் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

வேளாங்கண்ணிபேராலயத்தில் இதற்காகசிறப்பு பிரார்த்தனைநடைபெற்றது

சுனாமியின்போதுஉயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலிசெலுத்தும் வகையில் இன்றுகடலோரமாவட்டங்களில் மீனவர்கள் கடலுக்குச் செல்லவில்லை கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் மீனவர்கள் ஊர்வலமாகச் சென்றுகடலில் பால் ஊற்றி மலர்தூவிஉயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலிசெலுத்தினர் துத்துக்குடிதிரேஸ்புரம் கடற்கரையில் குழந்தைகள் கைகளில் மெழுகுவாத்திஏந்தி அஞ்சலிசெலுத்தினா் வடமாநிலங்களில் தொடர்ந்துகடும் குளிர் நிலவிவருகிறது தில்லிமற்றும் அதன் கற்றுப்புற பகுதிகளில் வெப்பநிலை மூன்றுமுதல் ஐந்துடிகிரிசெல்சியஸுக்கும் குறைவாகஉள்ளது ஹரியானா ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்முமற்றும் லேபகுதிகளில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு காணப்படுகிறது

நேபாளதலைநகர் காட்மண்டூவில் குறைந்தபட்சவெப்பநிலையாக இரண்டு புள்ளிஒன்பதுடிகிரிசெல்சியஸ் பதிவானதாகவும் வானிலைமையம் கூறியுள்ளது புகழ்பெற்றஇந்தியநட்சத்திரடென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் அடுத்தஆண்டுஒய்வுபெறபோவதாகஅறிவித்துள்ளார்